என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்

இளைஞர்களை மனதில் வைத்து புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார்

வருவதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

நாட்டின் ஊரகப் பகுதிகளில் உலகத் தரத்திலான மருத்துவ சேவை அனைவருக்கும் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்

மாணவ சமுதாயத்தினர் நாட்டின் நலனுக்காக தங்களது பங்களிப்பை வழங்கி வருவதை வரவேற்பதாக கூறிய பிரதமர் கல்வியிலும் வேலைவாய்ப்பை பெறுவதிலும் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் கேட்டறிந்தார் இளைஞர்களின் மனஉறுதியையும் செயல்திறனையும் கண்டு தாம் வியப்படைவதாக கூறிய பிரதமர் எந்தவொரு சவாலையும் வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் துணிச்சலும் திறமையும் அவர்களுக்கு உள்ளதாகவும் கூறினார் மழை பொழிவை அறிந்து கொள்ளும் தொழில்நுட்பம் விவசாயிகளுக்கு பேருதவியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் கோவையைச் சேர்ந்த தனியார் கல்லூரி மாணவர்களுடன் உரையாடிய பிரதமர் அவர்களின் அனுபவங்களையும் கேட்டறிந்தார் காவலன் செயலியை உருவாக்கிய மாணவருக்கும் பிரதமர் பாராட்டு தெரிவித்தார் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் தரமான கல்வி கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கில் புதிய கல்விக்கொள்கை கொண்டுவரப்பட்டுள்ளதாக பிரதமர் விளக்கமளித்தார் புதிய கல்விக் கொள்கை அனைத்து தரப்பினரும் கல்வி உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் ஏற்கனவே நடைமுறையில் இருந்த கல்வித் திட்டத்தில் இருந்த பல இடர்பாடுகளை நீக்கி அவற்றிற்கு தீர்வு கானும் வகையல் இந்த கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

கற்றல் ஆய்வு கண்டுபிடிப்பு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளித்து மனப்பாடக் கல்வியிலிருந்து சிந்தனை ஆற்றலை வளர்க்கும் முறைக்கு மாறுவதற்கு புதிய கல்விக் கொள்கை வழிவகுப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் மாணவர்களின் அறிவாற்றலை மேம்படுத்த தாய்மொழி மூவம் கற்பிக்கும் நடைமுறை கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் தாய்மொழிக் கல்வியின் மூலம் மாணவர்களின் புரிதல் திறன் மேம்பட்டு புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வித்திட முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார்

நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச் செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கோவிட் தொற்று அதிகம் உள்ள பகுதிகளில் நோய்த் தடுப்புப் பணிகளை ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

இதனையடுத்து

கோவிட் தொற்றை தடுக்கும் பணியில் தமிழகம் மற்ற மாநிலங்கள் வியக்கும் வகையில் சிறப்பாக செயல்பட்டு முன்னேற்றம் கண்டுள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார்

சமாஜ்வாதி கட்சியின் மூத்த தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு அமர்சிங் இன்று காலமானார்

சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்காக சிங்கப்பூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கடந்த சில மாதங்களாக சிகிச்சை பெற்று வந்த அமர்சிங் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அமர்சிங் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் பாதுகாப்புத் துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் மூலம் மலிவு விலைவில் மருந்துகள் விநியோகிக்கப்படுவது பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்ச் திரு கே ஏ செங்கோட்டையன் சுற்றுச்சூழல் துறை அமைச்சா் திரு கருப்பண்ணன் ஆகியோா் தண்ணீரை திறந்து வைத்தனா் பின்னா் செய்தியாளா்களிடம் பேசிய திரு செங்கோட்டையன் விவசாயிகளின் நலனை காக்கும் அரசாக அஇஅதிமுக அரசு திகழ்கிறது என்று தெரிவித்தார் பத்தாம் வகுப்பு தனி தோ்வா்களுக்கான தோ்வு தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அவா் கூறினார்

தளியார் மருத்துவமனைகள் அரசு நிர்ணயித்த கட்டணத்தைவிட கூடுதல் வசூலிப்பதாக புகார் பெறப்பட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை எச்சரித்துள்ளது

மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்துக்காக திறக்கப்படும் தண்ணீரின் அளவு ஏழாயிரம் கள அடியிலிருந்து மூவாயிரம் கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது